ஊட்டச்சத்துடன்கூடிய ஆரோக்கியமான குழந்தை பருவமுமே புதிய இந்தியாவின் அடித்தளமாகும் என்று பிரதமர் திரு

பழனிச்சாமி அறிவித்துள்ளார்

ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்மீதான நடவடிக்கை குறித்து வழக்கின் தன்மைக்கேற்ப முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறர்

உத்திரப்பிரதேச மாநிலம் விருந்தாவனில் அக்ஷய பாத்ரா தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மதிய உணவு சின்னத்தை இன்று திறந்துவைத்துப் பேசியஅவர் ஏழை எளிய குழந்தைகள் இந்த திட்டத்தின்மூலம் சத்துணவை பெறுவார்கள் என்று குறிப்பிட்டார் தாய் சேய்க்கு மிகச்சிறந்த சுகாதார நல வழங்குவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நம் நாட்டின் கலாச்சாரத்தோடு பசுக்கள் பிணைந்திருப்பதால் ராஷ்ட்ரிய பசு இயக்கம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் எடுத்துரைத்தார் இந்திர தனுஷ் தடுப்பூசி திட்டத்தின்மூலம் நாட்டின் தடுப்பூசிமுறை மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் ஸ்வச் பாரத தூய்மை இந்தியா திட்டம் எழைகளின் வாழ்க்கை தரத்தை மேமப்டுத்தியருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்களின் நலனை பாதுகாக்கும்வகையில் எண்ணெய் எரிவாயுவின் விலை அமையவேண்டுமென்று சுட்டிக்காட்டினார் உலகளாவிய எரிசக்தி நிலையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதாக குறிப்பிட்ட அவர் விநியோகம் ஆதாரம் எரிசக்தி பயன்பாடு முறைகள் மாறிக்கொண்டே இருப்பதாகவும் எடுத்துரைத்தார் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றார்

அவை கர்நாடக மாநிலத்தில் எதிர்கட்சிகள் குதிரை பேரம் நடத்த முயற்சிப்பதாக கூறிய குற்றச்சாட்டின்பேரில் நிலவிய அமளி காரணமாக மக்களவை இன்று நண்பகல்வரை ஒத்திவைக்கப்பட்டது அவை இன்று கூடியதும் காங்கிரஸ் கட்சியின் கே

வேணுகோபால் கர்நாடகத்தில் பிஜேபியினர் சட்டப்பேரவை உறுப்பினர்களை விலைக்கு வாங்க ஆட்சி மலர முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அவரது கூற்றை மறுத்தனர் இதனையடுத்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி குதிரை பேரம் என்ற வாசகம் அடங்கிய அட்டையை ஏந்தியவாறு குரல் எழுப்பினார்கள் தெலுங்கு தேச கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் அவையின் மையப்பகுதியில் குழுமி முழக்கமிட்டனர் ஆனால் பலத்த அமளி காரணமாக எதிர்கட்சியின் கோரிக்கை கேட்காமல் போனது இதனை தொடர்ந்து அவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அவையை நண்பகல்வரை ஒத்திவைத்தார்

சுஷ்மா ஸ்வராஜ் தாக்கல் செய்தார் இதற்கு அறிமுக நிலையிலேயே உறுப்பினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் அதேபோல் பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சர் திரு

இதனை தொடர்ந்து ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கோரி தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி குரல் எழுப்பினார்கள் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களும் ஒரு பிரச்சனையை எழுப்பினார்கள் பகுஜன் சமாஜ்கட்சி மற்றும் சமாஜ்வாடி கட்சியினர் உத்திரப்பிரதேச மற்றும் உத்ரகாண்ட் மாநிலங்களில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் பிரச்சனை குறித்து வினா எழுப்பினார்கள் அமளியூடே குறுக்கிட்ட அவை தலைவர் திரு வெங்கைய நாயடு அனைவரும் அமைதி காத்து தத்தம் இடங்களுக்கு திரும்புமாறு கேட்டுக்கொண்டார்

பிரகாஷ் ஜவ்டேகர் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களுக்கான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற மேல் முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தால் அவசர சட்டம் கொண்டுவரப்படும் என்று மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

மக்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்தஅவர் இதுதொடர்பான அரசின் சிறப்பு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ததால் மேல் முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படும் என்றார்

எடப்பாடி கே

ச்ச்ச்ச்ச ஜெயக்குமார் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்மீதான நடவடிக்கை குறித்து வழக்கின் தன்மைக்கேற்ப அரசு ஆராய்ந்து முடிவு செய்யும் என்று மாநில நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் திரு

சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்திற்குப்பின்னர் உறுப்பினர்கள் தங்கம் தென்னரசு பிரின்ஸ் ஆகியோர் கொண்டுவந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்

இந்த வழக்குகளின் தன்மைக்கேற்ப ஆராய்ந்து முடிவு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார்

சரோஜா தெரிவித்தார் சட்டப்பேரவையில் இன்று திமுக உறுப்பினர் அன்பழகன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் இதுகுறித்து தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றார்

பேரவையில் கேள்விநேரத்தின்போது வெளியான சில தகவல்கள் திமிரி ஒன்றியம் வேம்பி ஊராட்சியில் இந்தஆண்டு கால்நடை கிளை மருந்தகம் அமைக்கப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை கே

சீர்காழியில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்திற்கு சொந்த கட்டிடம் கட்டப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு

இதற்கான நிலம் தேர்வு செய்யப்பட்டுவிட்டதாகவும் இந்தஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் என்றும் கூறினார் தமிழகத்தில் ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சியில் பட்டமளிப்பு உரை நிகழ்த்திய சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி திரு வெங்கட்ராமன் காலம் முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்பதன்மூலம் நம்மை புதுப்பித்துக்கொள்ள முடியும் என்று சுட்டிக்காட்டினார்

ச்ச்ச்ச்ச புகைப்பட கண்காட்சி திண்டுக்கல் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டுசேர்க்கும்வகையில் புகைப்பட கண்காட்சி இன்று நடைபெறுகிறது ஐந்துநாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் கற்பிப்போம் ஆயுஷ்மான் பாரத் ஜன்தன் உஜ்வாலா முதியோர் ஓய்வூதியத்தொகை மாணவிகளுக்கான கல்வி உதவி திட்டம் கைவினைஞர்களுக்கான உதவி திட்டம் போன்றவை குறித்த புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன

அரியலூர் மாவட்டம் தா பழுர் ஒன்றிய பகுதிகளில் நெல் அறுவடைப்பணி தற்போது தொடங்கியுள்ளது

இதில் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்கலாம் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திஷா மித்தல் தெரிவித்துள்ளார்